அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே தமது அரசின் முக்கிய நோக்கம் என பிரதமர் திரு

பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் வெற்றியை பறைசாற்றும் விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது

மணிகண்டன் தெரிவித்துள்ளார்

சிந்து கைப்பற்றியுள்ளார்

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித்திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எடுத்துரைத்தார்

போர் விமான திட்டத்திற்காக தேஜஸ் கோடிரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் ரேபரேலி

நரேந்திரமோடி நாட்டிற்கு அர்பணித்தார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் தங்களது ஒப்புயர்வற்ற தியாக செயலால் உலக அளவில் இந்தியாவின் மதிப்பையும் மாண்புகளையும் நம் ராணுவத்தினர் உயர்த்தி வருவதாக பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் ராணுவத்தினரின் ஈடு இணையில்லாத தியாகஉணர்வு வீர தீரம் மற்றும் நாட்டுப்பற்றின் மூலம் நம் அனைவரின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதாக பாராட்டியுள்ளார் ராணுவத்தினரின் சேவை ஒவ்வொருவருக்கும் ஊக்க சக்தியாக திகழ்வதாகவும் கூறினார் புதுதில்லி அமர்ஜவான் ஜோதி நினைவிடத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் முப்படை தலைவர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றும் மகளிருக்கு விருதுகளை வழங்கும் குடியரசு துணைத்தலைவர் திரு

கருணாநிதியின் திருவுருவ சிலையை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித்தலைவர் திருமதி சோனியா காந்தி இன்று திறந்து வைக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர்

மணிகண்டன் தெரிவித்துள்ளார்

மேலும் உச்சுப்புளி பருந்து கடற்படை விமான தளம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பயணிகள் விமான நிலையமாகவும் செயல்பட மத்திய அரசிற்கு கோரிக்கை வைக்கப்படும் என்றார் இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் ராமநாதபுர நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியுமான ஆர் சுப்பிரமணியம் பேசுகையில் நீதித்துறை வலிமையாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்

தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

தூத்துக்குடி பாம்பன் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது

தங்கமணி சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சிகளில் மாநில சமூக நலன் மற்றும் சத்துணவுத் திட்ட துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மின் இணைப்பு வழங்க மின்வாரிய ஊழியர்கள் கடுமையாக பணியாற்றி வருவதாக கூறினார்

செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார்

திண்டுக்கல் சீனிவாசன் நாட்டிலேயே திறம்பட நிர்வாகம் செய்யும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இரு அமைச்சர்களும் அஇஅதிமுக மீது அபாண்டமாக யாராவது பழி சுமத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்

இராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான நிலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

முன்னதாக வேலூரில் நடைபெற்ற பிஜேபி எஸ்

ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்

சிவகங்கை மாவட்டத்தில் நிலக்கடலை பயிரிடும் விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்க விதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்